உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டின் ஆறு விமான நிலையங்களை பொதத்துறை தனியார்துறை பங்களிப்பு மூலம் குத்தகைக்கு விடும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசுங்கர் பிரசாத் இதனை தெரிவித்தார் இதன்படி ஆறு விமான நிலையங்களின் மேம்பாடு நடைமுறை மற்றும் நிர்வாகத்தை பொதுத்துறை தளியார்துறை பங்களிப்பு மூலம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது என்று அவர் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பில் உள்ள எதிரி பங்குகளை விற்பனை செய்வதற்கான மதிப்பீடு மற்றும் நடைமுறை அமைப்பை ஏற்படுத்துவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இந்த முடிவையடுத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் எதிரி பங்குகள் விற்பனைக்கு வரும் என்று அவர் தெரிவித்தார்

தமிழ்நாட்டில் காற்றாலை மின்சாரம் அதிகம் கிடைக்கும் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை கூடங்குளம் அணுமின் நிலைய வருடாந்திர பராமரிப்பு பனியை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் திரு தங்கமணி தெரிவித்தார்

பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இந்த திட்டத்தால் ஏற்படும் பயன்கள் என பிரதமரும் மத்திய அரசும் அறிவித்த எந்த பயனும் விளையவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் பெரம்பலூர் அருகே ஒதியத்தில் நேற்று பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார் நேற்றைய தினம் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் இரண்டாம் ஆண்டு தினம் என்று குறிப்பிட்ட அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தபடி இந்த நடவடிக்கை காரணமாக கறுப்பு பணம் ஒழியவில்லை ஊழல் அகற்றப்படவில்லை கள்ள நோட்டுக்கள் குறையவில்லை தீவிரவாதத்திற்கு நிதியளிப்பும் குறையவில்லை என்று கூறினார் கறுப்பு பணத்தை மீட்டு பணம் பதுக்கியவர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவித்து ஆண்டுகள் ஆகியும் கறப்பு பணம் மீட்கப்படவில்லை பதுக்கியவர்கள் பட்டியலும் நான்கு வெளியிடப்படவில்லை என்றும் கூறினார் அகில இந்திய கட்சிகளுடன் கூட்டணி ஏற்பட்டாலும் மாநில உரிமையை எந்த நிலையிலும் விட்டுக்கொடுக்கமாட்டோம் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார் நாட்டில் கறப்பு பணம் வைத்திருந்த இரண்டு வட்சம் நிறுவனங்களின் கணக்குகள் முடக்கப்பட்டு அவை நேர் வழியில் செயல்பட பணமதிப்பிழப்பு நடவடிக்கை வழிவகுத்துள்ளது என்று பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் நாமக்கல்லில் நேற்று பிஜேபி தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அந்நாட்டு அரசியல் சூழலை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்துவருகிறது என்று கூறினார் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பினால் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி உண்மை நிலையை மக்களுக்கு தெரிவிக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரம் பற்றி குறிப்பிட்ட அவர் பாரம்பரியத்தில் நம்பிக்கை உள்ளவர்களிடம் இந்த விஷயத்தை விட்டுவிடவேண்டும் என்று கூறினார் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலர் அறிக்கை தாக்கல் செய்யவேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் கே கே சசிதரன் பி டி ஆதிகேசவலு ஆகியோரை கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது மனு மீதான விசாரணையின்போது மத்திய அரசு வழக்கறிஞர் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில்தான் அமையும் என்றும் அதில் மாற்றம் ஏதமில்லை என்றும் தெரிவித்தார் இந்த மருத்துவமனை அமைப்பதற்கு கட்டுமானப் பணிகள் எப்போது தொடங்கும் எவ்வளவு காலத்தில் நிறைவடையும் என்ற விவரங்களையும் அறிக்கையில் தெரிவிக்குமாறு உத்தரவிட்டது வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் ஆறாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்தி வைத்தனர் தமிழ்நாட்டில் ஊர் பெயர்களின் தமிழ் உச்சரிப்பை போன்றே ஆங்கிலத்திலும் அமையும் வகையில் உயர்நிலைக்குழ மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ் ஆட்சிமொழி பண்பாடு தொல்லியல்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்ததை அடுத்து இதற்கான நடவடிக்கையை கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெவ்வேறான உச்சரிப்பு கொண்ட ஊர் பெயர்கள் இருந்தால் அதுகுறித்து மக்கள் தங்கள் கருத்துக்களை தமிழ்வளர்ச்சித்துறை துணை இயக்குநருக்கு தெரிவிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது இவற்றை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழு பரிசீலனை செய்து உரிய பரிந்துரையை தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் துறை அமைச்சர் தலைமையிலான குழலின் ஒப்புதல் பெற்று பெயர் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது துாய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இத்திட்டம் மக்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதால் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருப்தாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆப்கானிஸ்தானில் அமைதி மற்றும் சமரச நடவடிக்கைகளுக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் பாகிஸ்தானில் சமயஅவதாறு காரணமாக சிறை வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவ பெண் ஆசியா பீபீ அந்நாட்டு உச்சநீதிமன்ற ஆணையின்படி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மத்திய பிரதேசம் மிஸோராம் சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பு மனுத்தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும் சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் மாவோயிஸ்ட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர்

நாகப்பட்டிணம் மாவட்டம் அடப்பாறு அரிச்சந்திரா நதிகளின் தடுப்பணைக்கு மேற்பகுதிகளில் உவர்நீர் இறால் வளர்ப்பை மாவட்ட நிர்வாகம் தடை செய்துள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அனிகளுக்கு இடையேயாள மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறுகிறது இதில் பங்பேற்பதற்காக ரோகித் சாமா தலைமையிலான இந்திய அணி நேற்று சென்னை வந்து சே்ந்தது உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

பி ஆர் ஸ்ரீஜேஷ் கிருஷ்ணபகதார் பதக் ஆகியோர் கோல் கீப்பர்களாக பங்கேற்கின்றனர்

தொடக்க நாள் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது